பரமேஸ்வரன் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

எல்லைப்பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் நாட்டின் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு

வாரணாசியில் உள்ள யேசரச கிராமத்தின் ரொஹானியா பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளி மாணாக்கரிடம் இன்று கலந்துரையாடும் பிரதமர் அங்கு நூலகம் ஒன்றையும் திறந்து வைக்கிறார் இன்று மாலை குழந்தைகளுடன் திரைப்படம் ஒன்றையும் அவர் கண்டுகளிக்கிறார் காசி வித்யா பீட மாணாக்கரிடமும் அவர் உரையாடுகிறார்

நரேந்திரமோடியின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு